இந்தியாவை ஐந்து லட்சும் கோடி டாலர் பொருளாதார நாடாக உருவாக்குவதற்கு ஏராளமான சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன என்று பிரதமா் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

என்று சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார்

கிலோ எடைப் பிரிவில் தங்கம் வென்றுள்ளார்

இந்தியாவை ஐந்து வட்சும் கோடி டாலர் பொருளாதார நாடாக உருவாக்குவதற்கு வலுவான அடித்தளம் அமைக்க ஏராளமான சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன என்று பிரதம் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் அசோசெம் அமைப்பின் நூற்றாண்டு விழா கருத்தரங்கில் பேசிய அவர் கடந்த ஐந்தாண்டுகளில் பல இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருப்பதால் நாடு வலுவடைந்துள்ளது என்றார் தற்போது நிர்ணயிக்கப்பட்டுள்ள இலக்கை எட்டுவதற்கு நாட்டு மக்கள் ஒன்று சேர்ந்து தங்களின் கடமைகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் ஐந்தாண்டுகளுக்கு முன்னால் நாட்டின் பொருளாதாரம் அழிவுப்பாதையில் சென்று கொண்டிருந்ததாகவும் அதிலிருந்து தமது அரசு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒழுங்குபடுத்தியிருப்பதாகவும் பிரதமர் கூறினார் சவால்கள் எதையும் கண்டு தமது அரசு அஞ்சவில்லை என்றும் அவர் கூறினார் தொழில்துறை அமைப்பான அசோசெம் நூற்றாண்டு விழா கொண்டாடும் தருணம் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்குமான அதன் இலக்குகளோடும் கனவுகளோடும் தொடர்புடையது என்று அவர் குறிப்பிட்டார்

இந்த விழாவில் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா கீதாராமன் தேச வளர்ச்சியும் மக்களின் வாழ்க்கை மேம்பாடும் அரசின் இரண்டு முன்னுரிமைகள் என்று கூறினார் பொருளாதார வளர்ச்சிக்கு கடந்த ஐந்தாண்டுகளாக பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று கூறிய அவர் பணவீக்கம் கட்டுக்குள் வைக்கப்பட்டுள்ளது என்றார் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கைக்கு முந்தைய ஆலோசனைகள் பெறுவதள் ஒரு பகுதியாக மத்திய நிதியமைக்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுதில்லியில் அடிப்படை கட்டமைப்பு எரிசக்தி பருவநிலை மாற்றம் ஆகியவை குறித்து சும்பந்தப்பட்டவர்களுடன் விவாதித்தார் இந்த கூட்டத்தில் மனை வணிகத்திற்கு நிதி வழங்குதல் கட்டுப்படியான செலவில் வீட்டு வசதி கடனுக்கான வட்டி விகிதங்களை குறைத்தல் போன்ற யோசனைகள் வழங்கப்பட்டதாக தெரிகிறது பருவநிலை மாற்றம் தொடர்பான விஷயத்தில் மின்சார வாகனங்களுக்கு ஆதரவு மாசு ஏற்படுத்தும் பழைய வாகனங்களை அழித்தல் புதப்பிக்கவல்ல எரிசக்தி மூலம் பொது போக்குவரத்தை இயக்குவதில் கவனம் செலுத்துவது காற்று மாசினை தடுக்க கூடுதல் நிதி ஒதுக்குவது போன்ற கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன இந்திய சீன எல்லை கேள்வி குறித்த சிறப்பு பிரதிநிதிகள் சந்திப்பு நாளை புதுதில்லியில் நடைபெறவுள்ளது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் இந்திய குழுவும் சீன வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு வாங் இ தலைமையில் சீன குழுவும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர்

பருவநிலை மாறுபாடுகள் குறித்த பாரிஸ் உடன்படிக்கையை சிறப்பாக செயல்படுத்தும் நாடுகளில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாகவும் புகை மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான இலக்கு விரைவில் எட்டப்படும் என்றும் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்

இந்த வழக்கில் கருணை காட்டுவதற்கான சூழல் எதுவும் இல்லை என்றும் செங்கர் மக்கள் பிரதிநிதியாக இருந்தும் மக்களின் நம்பிக்கைக்கு துரோகம் இழைக்கும் வகையில் செயல்பட்டதாக தங்களது உத்தரவில் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது

புதுதில்லியில் இன்று நடைபெற்ற கொந்தளிப்பும் வெற்றியும் மோடியின் ஆண்டுகள் என்ற புத்தக வெளியீட்டுவிழாவில் பேசிய குடியரகத் துணை தலைவர் கருத்து வேற்றுமைகள் நிலவுவது ஜனநாயகத்தின் அடிப்படை என்ற போதிலும் அமைதியாகவும் ஜனநாயக முறையிலும் தங்களது கருத்துகளை வெளிப்படுத்தவேண்டும் என்றும் அரசியல் சாசனம் வகுத்துக்கொடுத்துள்ள ஜனநாயக நெறிமுறைகளை மக்கள் கடைபிடிக்கவேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ஒற்றுமை பாதுகாப்பு நேர்னம இறையாண்மை போன்றவற்றுக்கு நாட்டில் தலையாய முன்னுரிமை அளிக்கப்படவேண்டியது அவசியம் என்றும் மக்கள் ஆக்கப்பூர்வமாகவும் நேர்மறையான பாதையிலும் செல்லவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் நாட்டின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் வகையில் மக்கள் ஒருபோதும் செயல்படக்கூடாது என்றும் திரு வெங்கைய்யா நாயுடு கேட்டுக்கொண்டார் சென்னையில் உள்ள ஆளுநர் மாளிகை கிண்டி சிறுவர் பூங்கா அண்ணா பல்கலைக்கழகம் மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் போன்ற பகுதிகளில் உள்ள மான்களை வேறு இடத்திற்கு மாற்ற தமிழக வனத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கி தீர்ப்பளித்துள்ளது மான்களை இடமாற்றம் செய்ய தடை விதிக்கக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு சத்தியநாராயணன் திரு சேஷசாயி அமர்வு விலங்குகளை இடமாற்றம் செய்வது தொடர்பாக வழிகாட்டு விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்றும் வனத்துறைக்கு உத்தரவிட்டது

அரியலூர் ரயில் நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்ட நிலைய மேலாளர் அலுவலகம் சிறப்பு விருந்தினர் தங்குமிடம் ஆகியவற்றை இன்று திறந்துவைத்தப்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்

பெங்களுரு ஓபள் கோல்ஃப் சாம்பியன் பட்டத்தை அபினவ் லோஹன் வென்றுள்ளார்